நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார்

ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார் அறிவை மையமாக கொண்ட தொழில்நுட்ப நாடாக இந்தியாவை மேம்படுத்த வேண்டும் என குடியரசுத் துணைத் தலைவர்திரு வெங்கையநாயுடு கூறியுள்ளார் மக்களவைத் தேர்தலுக்கான அஇஅதிமுக கூட்டணியில் தமிழ்மாநில காங்கிரஸ் இணைந்து ஒரு தொகுதி ஒதுக்கப்பெற்றுள்ளது மோடி மக்கள் விரைந்து தங்களை வாக்காளர்களாக பதிவு செய்து கொண்டு வாழ்வில் வாக்காளர் அடையாள அட்டைக்கு பெருமையான இடம் அளிக்க வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார்

வாக்காளர் பட்டியலில் பெயர் இருக்கிறதா என்பதை சரிபார்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் குடும்பத்தினர் நண்பர்கள் மற்றும் சக ஊழியர்களை கட்டாயம் வாக்களிக்க ஊக்குவிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார்

முதல்முறை வாக்களிப்போர் உட்பட அனைத்து கொண்டாட்டமாக அமைவதற்கு ஏற்ற சூழ்நிலை ஒன்று உருவாக்க வேண்டும் என்றும் அரசியல் திரைப்படம் ஊடகம் விளையாட்டு உள்ளிட்ட பல்வேறு துறைகளைச் சேர்ந்த பிரபலங்கள் வாக்காளர் விழிப்புணர்வை மேம்படுத்துவதில் முன்நிற்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் இந்திய தேர்தல் வரலாற்றிலேயே மிக அதிக அளவில் வாக்குகள் பதிவாகும் தேர்தலாக வரவிருக்கும் மக்களவைத் தேர்தல் அமையும் என்றும் பிரதமர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் ராகுல் மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தால் குறைந்த பட்ச வருவாய் உத்திரவாத திட்டம் கொண்டுவரப்படும் என்றும் இத்திட்டத்தின் கீழ் குறைந்த பட்ச வருவாய் நிர்ணயிக்கப்பட்டு அதைவிட குறைவாக வருமானம் உள்ளவர்களின் வங்கிக் கணக்கில் நேரடியாக மீதிப்பணம் செலுத்தப்படும் என்றும் காங்கிரஸ்தலைவர் திரு ராகுல் காந்தி கூறியுள்ளார் இன்று நாகர்கோவிலில் திமுக காங்கிரஸ் கூட்டணியின் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர் சீனாவின் சந்தையாக தற்போது உள்ள இந்தியாவை முன்னணி உற்பத்தி நாடாக மேம்படுத்தவும் சிறு மற்றும் குறுந்தொழிலின் வளர்ச்சிக்கும் முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்றார் தமிழகத்திற்கு தொழில் வளர்ச்சியில் முன்னிலை வாய்ப்பு அதிகம் இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் ஒரே வரி எளிய வரி குறைந்த வரி என்பதே காங்கிரஸ் கொள்கையாக இருக்கும் என்றும் திரு ராகுல்காந்தி கூறினார் திமுக தலைவர் திரு

ஸ்டாலின் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு தொல்திருமாவளவன் மதிமுக பொதுச்செயலர் திரு வைகோ உட்பட தோழமை கட்சிகளின் தலைவர்கள் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர்

சமுதாயத்தில் பெண்களை ஆண்களுக்கு நிகராக பார்க்க வேண்டியது அவசியம் என அவர் வலியுறுத்தினார் கல்வி மற்றும் ஆராய்ச்சிக்கான நிதி ஒதுக்கீடுகளை அனுமதிக்கவும் சரக்கு மற்றும் சேவை வரியில் மக்கள் மீதான வரிச்சுமையை குறைப்பதற்கேற்ற மாற்றங்களை கொண்டுவரவும் தேவை இருப்பதாக அவர் வலியுறுத்தினார்

பன்னாட்டு வர்த்தக தேவைகளுக்காக பொருட்கள் சேவைகள் வணிக முத்திரைகள் மற்றும் தொழில்சார் வடிவமைப்புகளை சர்வதேச அளவில் வகைப்படுத்துவது பற்றிய நைஸ் உடன்பாடு வியன்னா உடன்பாடு மற்றும் லோக்கர்னோ உடன்பாட்டில் இந்தியா இணைவதற்கான உத்தேசத்திற்கும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது

வெங்கையநாயுடு கூறியுள்ளார் இன்று சென்னையில் தனியார் பொறியியல் கல்லூரில் உரையாற்றிய அவர் உலகஅளவிலான வாய்ப்புகளை இந்தியா பயன்படுத்திக் கொள்ள ஏதுவாக புதுமையாக்க கலாச்சாரத்தையும் தொழில்நுட்பங்களின் அடிப்படையிலான தொழில் முனைவையும் பெருக்குதல் அவசியம் என்றார் இளைஞர்கள் அதிகம் உள்ள நாடானா இந்தியாவில் இளையோர் ஆற்றல் இன்னும் முழுமையாக பயன்பாட்டிற்கு வரவில்லை என்றும் தொழில்நுட்ப ரீதியில் இளைஞர்களுக்கு அதிகாரம் அளிப்பதன் மூலமாகவே நாட்டின் அபரிமிதமான மனித வளத்தை பொருளாதார மேம்பாட்டிற்கான உந்து சக்தியாக மாற்ற முடியும் என்றும் அவர் கூறினார் உலக அளவிலான போட்டிகளை இந்திய இளைஞர்கள் எதிர்கொள்ள ஏதுவாக கல்வித்துறையில் புதுமைகளை புகுத்துவதில் முக்கிய கவனம் செலுத்த வேண்டும் என்றும் பாடத்திட்டத்தில் காலத்திற்கேற்ப மாற்றங்களை கொண்டுவருதல் அவசியம் என்றும் குடியரசுத் துணைத் தலைவர் வலியுறுத்தினார் நாட்டில் ஆண்டுதோறும் லட்சக்கணக்கிலான பொறியியல் பட்டதாரிகள் உருவாகி வருகின்ற போதிலும் முன்னணி ஸ்டார்ட் மேம்படுத்துவதற்கு ஏற்ற சூழ்நிலைகளை இவர்களுக்கு உருவாக்கித் தர தேவையிருப்பதாக அவர் மேலும் குறிப்பிட்டார்

சென்னையில் இன்று இதற்கான உடன்பாட்டில் அஇஅதிமுக ஒருங்கிணைப்பாளர் திரு

பன்னீர்செல்வம் இணை ஒருங்கிணைப்பாளர் திரு எடப்பாடி பழனிச்சாமி தமிழ்மாநில காங்கிரஸ்தலைவர் திரு ஜிகே வாசன் ஆகியோர் கையெழத்திட்டனர்

மாணவர் போராட்டம் பொள்ளாச்சியில் பெண்களுக்கு எதிராக நடந்துள்ள பாலியல் வன்முறைகளை கண்டித்தும் குற்றவாளிகளுக்கு தூக்குதண்டனை வழங்க கோரியும் இன்று புதுவையில் டாக்டர் அம்பேத்கர் சட்டக்கல்லூரி மாணவ மாணவியர் வகுப்புகளை புறக்கணித்து இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் முன்னதாக வெங்கடசுப்பா ரெட்டியார் சிலையில் இருந்து நகரின் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலம் ஒன்றையும் இவர்கள் நடத்தினர் இதே போல தமிழகத்திலும் பல்வேறு இடங்களில் போராட்டங்கள் நடைபெற்றன

கோவையைச் சேர்ந்த இவர்கள் பழனி முருகன் கோவிலுக்கு சென்று விட்டு ஊர் திரும்பிய போது இந்த விபத்தை சந்தித்தாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன நீரில் மூழ்கிய காரை தீயணைப்பு துறையினர் விரைந்து வந்து வெளியே எடுத்தனர் மீட்க பட்ட உடல்கள் பிரேதபரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அரசு அனுப்பி வைக்கப்பட்டன புதுவை விபத்து புதுவை அருகே கோட்டக்குப்பத்தில் இன்று சாலையை கடக்க முயன்ற பெண் மீது மோதிய மோட்டார் சைக்கிள் தாறுமாறாக ஓடி கார் ஒன்றின் மீதும் கார் சாலையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கல்லூரி பேருந்து ஒன்றின் பின்புறத்திலும் மோதியதில் கல்லூரி மாணவர் ஒருவர் உயிரிழந்தார் காயமடைந்த நால்வர் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர்

மீண்டும் தலைப்புச் செய்திகள் மக்கள் வாக்களர்களாக பதிவு பெற்று வாக்களர் அடையாள அட்டைக்கு வாழ்வில் பெருமையான இடம்அளிக்க வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார்

ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார் அறிவை மையமாக கொண்ட தொழில்நுட்ப நாடாக இந்தியாவை வேண்டும் மேம்படுத்த என குடியரசுத் துணைத் தலைவர்திரு வெங்கையநாயுடு கூறியுள்ளார் மக்களவைத் தேர்தலுக்கான அஇஅதிமுக கூட்டணியில் தமிழ்மாநில காங்கிரஸ் இணைந்து ஒரு தொகுதி ஒதுக்கப்பெற்றுள்ளது